மோடி இன்று அடிக்கல் நாட்டுகிறார்

வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள ஆசிரியர்கள் மாணவர்கள் நலன் கருதி உடனடியாக பணிக்குத் திரும்ப வேண்டும் என பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கேட்டுக் கொண்டுள்ளார்

நேவால் கரோலினா மரினை எதிர்கொள்கிறார்

காலை பதினோரு மணிக்கு நடைபெறும் இந்த விழாவில் மதுரை

ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி மக்களவை துணைத் தலைவர் திரு தம்பிதுதுரை துணை முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு சி விஜயபாஸ்கர் மத்திய நிதி மற்றும் கப்பல்துறை இணையமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் இந்த விழாவிற்கு முன்னிலை வகிக்கின்றனர்

இதன் தமிழாக்கம் சென்னை வானொலி நிலையத்தின் முதல் அலைவரிசையில் இன்றிரவு எட்டுமணிக்கு ஒலிபரப்பாகிறது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 பிரதமரின் உரையை பிரதமர் அலுவலகம் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் அகில இந்திய வானொலி மற்றும் டிடிநியூஸ் யூ டியூப் அலைவரிசைகளிலும் கேட்கலாம் நாட்டில் புதிய தொழில் துவங்குவதற்கு உகந்த சூழ்நிலையை மேம்படுத்த அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் அவர் அளித்துள்ள ஒரு பேட்டியில் தொழில் துவங்குவதற்கு உகந்த நாடுகளின் பட்டியலில் இந்தியா முன்னிலை பெறுவதற்கு நாட்டிலுள்ள இளைஞர்களின் ஆற்றல் மற்றும் கண்டுபிடிப்புகளே முக்கிய காரணம் என்று கூறியுள்ளார் பல்வேறு கட்டுப்பாட்டு நடைமுறைகளை அரசு வரைமுறைப்படுத்தியிருப்பதுடன் வரிச்சலுகைகளும் அளிக்கப்பட்டுள்ளதாகக் அவர் குறிப்பிட்டுள்ளார் விருப்பு வெறுப்பின்றி விதிமுறை சார்ந்த ஆளுகைக்கு உட்பட்ட விருப்பங்கள் மற்றும் வாய்ப்புகள் நிறைந்த நாடாக இந்தியா உள்ளது என்றும் பிரதமர் தமது பேட்டியில் தெரிவித்துள்ளார் இந்திய இளைஞர்கள் உள்நாட்டிலும் சர்வதேச அளவிலும் பல்வேறு சாதனைகளை படைத்து வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் குடியரசு தினத்தையொட்டி குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் தமது மாளிகையில் நேற்று மாலை தேநீர் விருந்தளித்தார்

முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன்சிங் பாதுகாப்பு அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் ரயில்வே அமைச்சர் திரு பியூஷ் கோயல் உள்ளிட்ட மத்திய அமைச்சர்கள் முப்படை தளபதிகள் மற்றும் உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் சென்னை இதேபோன்று ஆளுநர் மாளிகையிலும் ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் தேநீர் விருந்தளித்தார் அதில் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி துணை முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் மக்களவை துணைத் தலைவர் திரு தம்பிதுரை சட்டப்பேரவைத் தலைவர் திரு தனபால் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி தஹில் ரமானி மாநில அமைச்சர்கள் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் பேசிய ஆளுநர் வறுமை ஒழிக்கப்பட்டு அனைவருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கச் செய்வதுடன் கல்வி வாய்ப்புகளும் தாராளமாக கிடைக்கச் செய்ய வேண்டும் என்றார் இதேபோன்று மக்களின் சுகாதாரம் மற்றும் ஊட்டச்சத்து வசதிகளும் பாதுகாக்கப்பட வேண்டுமென்று ஆளுநர் வலியுறுத்தினார் இந்த நிகழ்ச்சியின் போது கொடிநாள் நிதிக்கு அதிக நிதி வசூலித்த மாவட்டத்திற்கான சுழற்கோப்பையை காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் திரு பொன்னையாவிடம் வழங்கினார் குடியரசு தின அணிவகுப்பில் இடம் பெற்ற ஊர்திகளில் முதலிடத்தைப் பெற்ற செய்தி மக்கள் தொடர்புத் துறைக்கும் ஆளுநர் கேடயத்தை பரிசாக வழங்கினார் புதுதில்லி வந்துள்ள தென்னாப்பிரிக்க அதிபர் திரு சிரில் ராமபோசாவை காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன்சிங் உள்ளிட்ட காங்கிரஸ் தலைவர்கள் சந்தித்துப் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர் அப்போது பேசிய தென்னாப்பிரிக்க அதிபர் திரு ராமபோசா தமது நாட்டின் இனவெறிக்கு எதிரான போராட்டத்தில் இந்தியாவின் பங்களிப்பை வெகுவாகப் பாராட்டினார் தமிழகத்தில் எந்தப் பள்ளிகளையும் மூடும் நோக்கம் அரசுக்கு கிடையாது என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பள்ளிக்கூடங்கள் மூடப்படுவதாக ஜாக்டோ ஜியோ போராட்டத்தில் தவறான தகவல் பரப்பப்படுவதாக கூறினார்

ஆசிரியர்களுக்கு முழு பாதுகாப்பு தரும் அரசாக தமிழக அரசு செயல்பட்டு வருவதாகக் கூறிய திரு செங்கோட்டையன் ஏழை மாணவர்களின் மனநிலையையும் பொதுத் தேர்வுகள் நடக்க உள்ள சூழ்நிலையையும் மனதிற்கொண்டு ஆசிரியர்கள் தங்களது போராட்டத்தை திரும்பப் பெற வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளார் ஆசிரியர்களின் நியாயமான கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என பிஜேபி தேசிய செயலாளர் திரு ஹெச் ராஜா மாநில அரசைக் கேட்டுக் கொண்டுள்ளார் அதேவேளையில் தேர்வு நேரத்தில் ஆசிரியர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபடுவது சரியல்ல என்றும் அவர் கூறியுள்ளார் விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய திரு ஹெச் ராஜா தமிழகத்தில் யாருடன் கூட்டணி அமைப்பது என்பதை பிஜேபி தலைமைதான் முடிவு செய்யும் என்றார் மத்தியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பிறகு தமிழகத்தில் மூவாயிரம் கிலோ மீட்டர் தொலைவுக்கு தேசிய நெடுஞ்சாலைகள் அமைக்கப்பட்டிருப்பதுடன் மூன்று துறைமுகங்கள் வர இருப்பதாகவும் தெரிவித்தார்

நாமக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் போராட்டத்தில் ஈடுபட்டதற்காக கைது செய்த ஆசிரியர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்றார் சேலம் சென்னை எட்டுவழிச்சாலை திட்டத்தால் விளை நிலங்களும் கிராமங்களும் பாதிக்கப்படும் என்பதைக் கருத்தில் கொண்டு இத்திட்டத்தை மறுபரிசீலனை செய்வது அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டார் சென்னை ஐசிஎஃப் ரயில்பெட்டி தொழிற்சாலையில் இந்த ஆண்டு

சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய இந்த நிறுவனத்தின் முதன்மை தலைமை மின் பொறியாளர் திரு என் கே குப்தா சூரிய மின்தகடு பொருத்தப்பட்ட புறநகர் ரயில் பெட்டிகள் நீலகிரி மலை ரயில் பெட்டிகள் மற்றும் பல்வேறு புதிய ரக ரயில் பெட்டிகள் தயாரிக்கப்பட உள்ளதாகக் கூறினார்

இந்திய இலங்கை மக்களிடையேயான நேரடி தொடர்புகள் கடந்த சில ஆண்டுகளாக அதிகரித்து வருகிறது என இலங்கை அரசின் நெடுஞ்சாலை மற்றும் பெட்ரோலியத் துறை அமைச்சர் திரு கபீர் ஹாசிம் தெரிவித்துள்ளார் குடியரசு தினத்தையொட்டி கொழும்புவில் உள்ள இந்தியத் தூதரகத்தில் நடைபெற்ற வரவேற்பு நிகழ்ச்சியில் பங்கேற்றுப் பேசிய அவர் இலங்கைக்கு வரும் சுற்றுலாப் பயணிகளில் பெரும்பாலானோர் இந்தியர்கள்தான் என்றார்

இதன்மூலம் இருநாட்டு மக்களும் வேலை மற்றும் பொழுதுபோக்கிற்காக பரஸ்பரம் மற்ற நாடுகளுக்கு சென்று வருவதாகக் கூறினார் இருநாட்டுத் தலைவர்களின் சந்திப்புகள் காரணமாக இருதரப்பு ஒத்துழைப்பு மேம்பட்டு பொருளாதார மற்றும் வர்த்தக நடவடிக்கைகள் புதிய உச்சத்தை எட்டியிருப்பதாகவும் இலங்கை அமைச்சர் தெரிவித்தார்

அகஸ்டா வெஸ்ட்லேண்ட் ஹெலிகாப்டர் கொள்முதல் முறைகேட்டில் தொடர்புடைய வழக்கறிஞர் கௌதம் கேதான் மீது கருப்புப்பண பதுக்கல் மற்றும் சட்டவிரோத பணபரிமாற்றம் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் புதிய வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளார் தமிழகத்தில் குடியரசு தினத்தின் போது ஆண்டுதோறும் வழங்கப்பட்ட வந்த மத நல்லிணகத்திற்கான கோட்டை அமீர் பதக்கம் இந்த ஆண்டு யாருக்கும் வழங்கப்படாதது ஏன் என திமுக பொருளாளர் திரு துரைமுருகன் கேள்வி எழுப்பியுள்ளார் மாற்றுத்திறன் மாணவர்களுக்கான சிறப்பு பயிற்சியாளர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற முன்வருமாறு மாநில அரசை இந்திய கம்யூனிஸ்ட் மாநிலச் செயலாளர் திரு இரா முத்தரசன் கேட்டுக் கொண்டுள்ளார் ஈரோடு மாவட்டத்தில் போராட்டத்தின் போது கைது செய்யப்பட்டுள்ள இருபது ஆசிரியர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட முதன்மைக் கல்வி அலுவலர் தெரிவித்துள்ளார் விளையாட்டுச்செய்திகள் ஐகார்த்தாவில் இன்று நடைபெற உள்ள இந்தோனேஷியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் இந்தியாவின் சாய்னா நேவால் ஸ்பெயின் நாட்டின் கரோலினா மரினை எதிர்கொள்கிறார்

ஆஸ்திரேலிய ஒபன் டென்னிஸ் மகளிர் ஒற்றையர் சாம்பியன் பட்டத்தை ஜப்பானின் நவோமி ஒஸாகா வென்றார் இன்று நடைபெற உள்ள ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் ஸ்பெயினின் ரஃபேல் நடால் செர்பிய வீரர் நோவாக் ஜோக்கோவிச்சை எதிர்கொள்கிறார்